முதல் கூட்டத் தொடர் ஆளுநர் உரையுடன் இன்றதொடங்கியது

ஆளுநர் உரைக்குஎதிர்ப்பு தெரிவித்துதிமுக காங்கிரஸ்உள்ளிட்டகட்சிகள் வெளிநடப்பு செய்தன

இரு உள்ளிட்டஎதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவைநடவடிக்கைகள்பாதிப்புக்குள்ளாயின ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்றுபெங்களூருஅணியைஎதிர்கொள்கிறது

இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் இரு மொழிக் கொள்கைதொடர்ந்துபின்பற்றப்படும் என்றுஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைகூட்டத்தொடரைதொடங்கிவைத்துஉரையாற்றியஆளுநர் தொழில் இந்தஆண்டின் முதல் வளர்ச்சிக்குஊக்கமளிக்கும் வகையில் புதியதொழில் கொள்கைஅறிவிக்கப்படும் என்றார் வள்ந்துவரும் துறைகளில் முதலீடுகளைஈ்க்கும் விதமாகமின்சாரவாகனகொள்கையும் மின்னணுவன்பொருள் உற்பத்திக் கொள்கையும் வெளியிடப்பட்டுள்ளதாகஅவர் குறிப்பிட்டார் தமிழகம் தொடர்ந்தமின்மிகைமாநிலமாகதிகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார்

கோவிட் தடுப்பூசிஅனைத்துமக்களுக்கும் படிப்படியாகவழங்க நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் இத்தொற்றினைகட்டுப்படுத்தசிறப்பாகசெயல்பட்டு இறப்பு விகிதத்தைகட்டுக்குள் கொண்டுவந்தமருத்துவர்கள் சுகாதாரபணியாளர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்குஆளுநர் பாராட்டுதெரிவித்தார் கோவிட் காலத்திலும் அதிகமுதலீடுகளைஈர்த்துதமிழகஅரசுசாதனைபடைத்துள்ளதாகஅவர் குறிப்பிட்டார்

ஊரகப் பகுதியில் வீடற்றஒவ்வொருஏழைகுடும்பத்திற்கும் அடுக்குமாடிக் குடியிருப்பில் வீடுவழங்கப்படும் என்றார்

அத்திக்கடவு அவிநாசிபாசனதிட்டத்தின் முதல் கட்டபணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்றார்

சென்னைவண்ணாரப்பேட்டை விம்கோநகர் இடையிலானமெட்ரோரயில் விரிவாக்கதிட்டத்தைபிரதமர் இம்மாதம் தொடங்கிவைக்கஉள்ளதாகவும் அவர் கூறினார்

மூன்றில் ஒருபங்குவருவாய் கிராமங்களுக்குவரும் மார்ச் மாதத்திற்குள்ளாகவும் எஞ்சியகிராமங்களுக்குநவம்பர் மாதத்திற்குள்ளாகவும் பாரத் நெட் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் வரும் சட்டப்பேரவைதேர்தல் பணிகளைஎதிர்கொள்ளஅரசுநிர்வாகம் தயாராகஉள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார் அளைத்துதுறைகளிலும் தமிழகம் வெற்றிநடைபோடுவதாகவும் திருபன்வாரிலால் புரோஹித் பாராட்டினார் ஆளுநர் உரையை புறக்கணித்துதிமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் வெளிநடப்பு செய்தன ஆளுநர் உரையாற்றியபோதுஎதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சிலகருத்துக்களைதெரிவிக்கமுயன்றா் இதற்குஅனுமதிமறுக்கப்பட்டதால் திமுகஉறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அவர்களுக்குஆதரவாககாங்கிரஸ் மற்றும் இந்திய யுளியன் முஸ்லீம் லீக் கட்சிஉறுப்பினா்களும் வெளிநடப்பு செய்தனர் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசியதிரு மு க ஸ்டாலின் அஇஅதிமுகஅரசின் மீதுணழல் புகார்கள் அளிக்கப்பட்டும் அதன் மீதுஎவ்விதநடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைஎன்றுகூறினார் இந்தகூட்டத்தொடர் முழுவதையும் புறக்கணிக்கபோவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் இதேகருத்தைகாங்கிரஸ் மற்றும் இந்திய யுனியன் முஸ்லீம் லீக் கட்சிஉறுப்பினர்களும் தெரிவித்தனர் புதியவேளாண் சுட்டங்களைதிரும்பப் பெறவலியுறுத்திஎதிர்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவைநடவடிக்கைகள் இன்றுநாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது

இதுகுறித்துஅவையில் விவாதிக்கப்படவேண்டும் என்றுஅவர்கள் வலியுறுத்தினர் இதற்குபதிலளித்தஅவைத் கலைர் திருவெங்கய்யாநாயுடு நாளை இப்பிரச்சினையைவிவாதத்திற்குஎடுத்துக்கொள்ளலாம் என்றார்

உரைக்குநன்றிதெரிவிக்கும் தீர்மானத்தின் தலைவர் மீதுவிவாதம் நடைபெறம் குடியரசுத் போதுஎதிர்கட்சிகள் இதுகுறித்துபேசுவதுதான் சரியானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இருப்பினும் எதிர்கட்சிடறுப்பினர்கள் அனைத்துஅலுவல்களையும் ஒத்திவைத்துவிட்டுவிவசாயிகள் பிரச்சினைகுறித்துஉடனடியாகவிவாதிக்கவேண்டும் என்றுவலியுறுத்தினர் எதிர்கட்சிகளின் கோரிக்கைநிராகரிக்கப்பட்டதையடுத்துஅவர்கள் மாநிலங்களவையில் இருந்துவெளிநடப்பு செய்கனர் இதேபிரச்சினையைவலியுறுத்திஎதிர்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவைநடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன

சென்னையில் இதுதொடர்பாகநடைபெற்றஆலோசனைகூட்டத்திற்குபின் செய்தியாளர்களிடம் இன்று பேசியஅவர் அனைத்துவாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்குசாய்தளநடைபாதைஉள்ளிட்டதேவையானவசதிகளைசெய்துதரதேர்தல் அலுவலர்களுக்குஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தேர்தலின் போது இணையதளம் மூலம் நடைபெறும் பணப் பரிவர்த்தனையைரிசர்வ் வங்கிகண்காணிக்கும் என்றும் திருசத்யபிரதாசாஹூ கூறினார்

இந்த இசைநிகழ்ச்சியின் போது ஸ்ரீ தியாகராஜருக்குஅபிஷேகஆராதனைநடத்தப்பட்டு

இதுதொடர்பானமனுவினைவிசாரித்தநீதிபதிதிரு புகழேந்தி இதற்கானஉத்தரவைபிறப்பித்தார் மத்தியபட்ஜெட்டில் முன்னெப்போதம் இல்லாதஅளவுக்குதமிழகத்திற்குழுக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகபிஜேபிமாநிலத் தலைவர் திருஎல் முருகன் தெரிவித்துள்ளார்

விவசாயிகள் மீனவர்கள் உள்ளிட்டபல்வேறுதரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் புதியதிட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் திருஎல் முருகன் கூறினார்

தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாசிமகதிருவிழா இந்தஆண்டுதமிழகஅரசின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைவழிகாட்டுதலின்படிநடைபெறும் என்றுமாவட்டஆட்சியர் திருகோவிந்தராவ் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரிஅரசுமகளிர் தொழில்நெறிவழிகாட்டுகண்காட்சிமற்றும் கருத்தரங்கை மாவட்டஆட்சியர் திருஜெயச்சந்திரபானுரெட்டி தொடங்கிவைத்தார் விளையாட்டுச்செய்திகள் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்றுபெங்களூருஅணியைஎதிர்கொள்கிறது